ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கு வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் பிரதம் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார் வேளான் சீர்திருத்த நடவடிக்கைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சள்கள் அடங்கிய உயர்நிலைக் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது

நிலக்கி கச்சா எண்ணெய் உற்பத்தி உட்பட எட்டு துறைகளில் ஐந்து புள்ளி ஒரு சதவீத வளா்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கு வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது ஜம்மு கஷ்மீர் இடஒதுக்கீட்டு திருத்த மசோதாவும் இரு அவைகளிலும் நிறைவேறியது ஜம்மு வில் சா்வதேச எல்லைக்கு அருகே உள்ள மக்களுக்கு கல்வி நிறுவனங்களிலும் அரசுப் பணிகளிலும் மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது

இந்த மசோதா நிறைவேறுவதற்கு ஆதரவு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார் நாட்டில் வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பல்வேறு மாநில முதலமைச்சள்கள் அடங்கிய உயர்நிலைக் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது மகாராஷ்டிரா முதலமைச்ச் திரு தேவேந்திர பட்னவிஸ் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கா்நாடகா ஹரியானா அருணாச்சல பிரதேசம் குஜாத் உத்திரபிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சா்கள் இக்குழுவில் உறுப்பினா்களாக நியமிக்கப்பட்டுள்ளனா் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது தொடா்பாக அரசு முன்வைக்கும் நடவடிக்கைகளை இந்த குழு செயல்படுத்தம் வேளாண் சீர்திருத்தம் தொடர்பான அறிக்கையை இக்குழு இரண்டு மாதங்களுக்குள் அரசுக்கு பரிந்துரை செய்யும் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் உள்கட்டமைப்புகளை குறிப்பாக நவீனப்படுத்துவதற்கும் தனினார் முதவீடுகளை மேற்கொள்வதற்கு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் பரிந்துரைகளை செய்வதற்கு இக்குழு ஆலோசனை வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது நிலக்கரி கச்சா எண்ணெய் உற்பத்தி இயற்கை எரிவாயு எண்ணெய் கத்திகரிப்பு பொருட்கள் உரம் எஃகு சிமெண்ட் மற்றும் மின்சக்தி துறைகளில் ஐந்து புள்ளி ஒரு கதவீதம் வளா்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசின் வா்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து இத்துறைகள் வளர்ச்சி கண்டு வருவதாக அறிக்கை கூறுகிறது

பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசுடியில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள வைர வியாபாரி மேஹுல் சோக்ஸியை ஆன்டிகுவா விலிருந்து இந்தியா கொண்டு வருவதற்கு அவரது மருத்துவ அறிக்கையை அளிக்குமாறு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சோக்கஸி மருத்துவ காரணங்களைக் காட்டி தப்பிவிடாமல் இருப்பதற்கு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு துஷர் மேத்தர் கூறியுள்ளார் சோக்ஸி உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்கை பெற்று வருவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ள நிலையில் இந்தியா வருவதற்குரிய உடல்நலன் அவருக்கு இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கு அவரது உடல் பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் மத்திய அரக உச்சநீதிமன்றத்தில் கேட்டுக் கொண்டுள்ளது குஜராத் மாநில சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

இக்கூட்டத்தொடரின் போது பல்வேறு மசோதாக்கள் அழிமுகம் செய்யப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காநாடகாவில் ஆளும் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரண்டு கட்டப்பேரவை உறுப்பினர்கள் நேற்று ராஜிநாமா செய்துள்ளனர் ராஜிநாமா செய்த உறுப்பினர்களில் ஒருவரான காங்கிரஸ் உறுப்பினர் திரு ரமேஷ் ஜர்க்கீ ஹோலி அவைத்தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் கட்சியும் இ ஜனதாள் கட்சியும் தம்மை உதாசினம் செய்வதாகக் கூறியுள்ளார்

மும்பை புறநகர் பகுதியில் நேற்று நள்ளிரவு இரண்டு மணி அளவில் தர்காடி கோட்டைக்கு எதிரே உள்ள தேசிய உருது பள்ளியின் கவர் இடிந்து அருகே உள்ள குடிசைகள் மீது விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தீயணைப்புப் படையினரும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடபட்டு வருகின்றனர்

காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் நேரில் சென்று பார்வையிட்டார் விபத்தில் உயிரிழந்தவர்ககளின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து வட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார் மகாராஷ்டிராவில் சென்ற வாரம் முதல் கனமழை பெய்து வருவதை அடுத்து அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மும்பையில் குர்லா பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கியவர்களை கடற்படையினர் மீட்டு வருகின்றனர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்திரமான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன

அஸ்ஸாம் தலைநகர் குவாஹாத்தி க்கும் பங்ளாதேஷ் தலைநகர் டாக்கா இடையே முதல் சா்வதேச விமாள சேவையை அஸ்ஸாம் மாநில முதலமைச்சள் திரு சா்பானந்தா சோனாவால் நேற்று தொடங்கு வைத்தாா் வடகிழக்கு மாநிலங்களில் விமான சேவையை அதிகரிக்கும் நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் முதல் முறையாக சா்வதேச விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது தெள்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் அஸ்ஸாம் மாநிலத்தை இணைக்கும் வகையில் மத்திய அரசு உடான் திட்டத்தின் கீழ் இந்த சேவையை தொடங்கியுள்ளது

அடுத்த சில மாதங்களில் கோலாவம்பூர் காட்மண்டு யாங்கோன் ஹெனாய் பாங்காக் ஆகிய இடங்களுக்கான விமான சேவையும் தொடங்கப்படும் என்று அஸ்ஸாம் அரசு தெரிவித்தள்ளது ஐம்மு கஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் புகையிலை பயன்பாட்டுக்கு எதிராக சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது

பள்ளிகளுக்கு அருகே புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு வில் உள்ள சமுதாய சுகாதார மையங்களில் புகையிலைப் பழக்கத்திற்கு அடிமையானவா்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனா் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹஸீனா ஐந்து நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார் தாலியான் நகரில் நடைபெறம் உலக பொருளாதார கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார்

பர்மிங்ஹாமில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது